பசுக்களின் உற்பத்தியை பெருக்கி அதன் மரபுசார் வளத்தை மேம்படுத்தும் வகையில் ராஷ்ட்ரிய காமதேனு ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது

ஆறரை லட்ச ருபாய் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு குறிப்பிட்ட சில முதலீடுகளை செய்யும் பட்சத்தில் வருமான வரியிலிருந்து அவர்களுக்கும் விலக்கு அளிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது

வீடு வாங்குபவர்களுக்கான சரக்கு சேவை வரியை குறைப்பதற்கான பரிந்துரைகளுக்கான அமைச்சர்கள் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது சரக்கு சேவைவரி செலுத்துவோர் காலாண்டு முறையில் வரிசெலுத்த விரைவில் அனுமதிக்கப்படுவார்கள்

இலகுவான நேரடி வரி செலுத்தும் முறையால் வரி செலுத்துவோர் பயனடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்

அகல ரயில் பாதையில் உள்ள ஆளில்லா கடவுகள் அகற்றப்பட்டுள்ளன பாதுகாப்பான விரைவான உயர்தர சேவையை வழங்கும் வகையில் வந்தே பாரத் விரைவு ரயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது

துாய்மை பாரத திட்டம் மிகப்பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கௌஷ விகாஸ் யோஜனா திட்டத்தின்கீழ் ஒரு கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது

இலகுவான வாழ்க்கைக்கான பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்துதல் டிஜிட்டல் கட்டமைப்பை மேம்படுத்துவது மாசில்லா துாய்மையான இந்தியாவை உருவாக்கும் வகையில் மின்சார வாகன புரட்சியை ஏற்படுத்தி புத்தாக்க ளிசக்திக்கு முக்கியத்துவம் அளிப்பது